இந்தியா ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு தற்போதைய பட்ஜெட் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வந்துள்ளனர் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்முவை இன்று சந்தித்து பேசுகின்றனர்

நாள் உச்சிமாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நான்கு நாள் பயணமாக போர்ச்சுக்கள் நாட்டின் அதிபர் இன்று இந்தியா வருகிறார் உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்திய டென்னிஸ் வீரர்கள் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் டாவர் அளவிற்கு உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மூன்று ட்ரில்லியன் டாவர் பொருளாதாரத்தை நாடு எட்டுவதற்கு எழுபது ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இலக்கற்று இருப்பதைவிட சற்று கடினமான இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி முன்னேறுவதுதான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார் கடந்த எட்டு மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான முடிவுகளை தேசிய ஐனநாயக கூட்டணி அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் முத்தலாக் முறையை ஒழித்தது

மக்களை மனதிற்கொண்டு வரியில் புதிய மாற்றங்களை தமது கொண்டுவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருமான வரி என்ற பெயரில் எந்தவித தொந்தரவுகளும் இனி இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் இரண்டாம் மூன்றாம் கட்ட நகரங்களில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் முறையில் பணபரிமாற்றத்தை செய்து வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார்

இன்று ஜம்முவில் துணைநிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திரா முர்மு மற்றும் அரசு உயரதிகாரிகளை சந்திக்க இவர்கள் திட்டமிட்டுள்ளனர்

ஜெர்மன் கனடா பிரான்ஸ் நியூசிவாந்து மெக்சிகோ இத்தாலி ஆப்காளிஸ்தான் ஆஸ்திரியா உஸ்பெகிஸ்தான் போலந்து மற்றும் ஐரோப்பிய யூவியனை சேர்ந்த தூதர்கள் இதில் இடம் பெற்றுள்ளனர் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் இக்குழுவினர் நேற்று ப்ரீநகரில் ஆய்வு மேற்கொண்டனர் மோசமான வானிலை காரணமாக துதக்குழுவினர் திட்டமிட்டிருந்தபடி வடக்கு காஷ்மீரில் உள்ள பாராமுல்லா பகுதிக்கு செல்ல இயலவில்லை காஷ்மீர் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் பெண் தொழில்முனைவோர் ஆகியோரை சந்தித்த தூதுக்குழுவினர் கற்றுவா வர்த்தகம் தொடர்பான கருத்துக்களையும் கேட்டறிந்தனர்

மத்திய அரசின் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது போதைப் பொருள் கடத்தலினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் இதனைத் தடுக்க ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்தும் உறுப்பு நாடுகள் இம்மாநாட்டில் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் ஒவ்வொரு பள்ளியிலும் ககாதார விழிட்புணர்வு துதர்களாக இரண்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் திட்டம் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கப்பட்டது மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சௌபே ஆகியோர் இதைத் தொடங்கி வைத்தனர்

வருகை தரும் போர்ச்சுக்கள் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவர் மகாத்மா காந்தியின் நினைவிடமான ராஜ்காட்டிற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஐதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாளை அவர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து உரையாடுகிறார் அதன் பிறகு அவருக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளிக்கிறார் போர்ச்சுக்கள் அதிபர் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கும் செல்கிறார் இந்தியாவிற்கும் போச்சுக்களுக்கும் இடையே நட்பு ரீதியிலான உறவுகள் மேம்பட இந்த பயணம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருநாடுகளும் பொருளாதாரம் வர்த்தகம் அறிவியல் கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறையில் முன்னேற்றும் காணுவம் கையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன கொரோனா வைரஸ் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதா அல்லது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதா என்பதை தற்போது கூற இயலாது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் அவசரகால தடுப்பு நடவடிக்கை பிரிவின் தலைவர் திரு மைகல் ரேயன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எப்போது கொரோனா வைரஸ் தோன்றியது தற்போதைய நிலவரம் மற்றும் அது எப்போது முழுவதுமாக நீங்கும் என்பது குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க இயலாது என்று கூறினார்

சர்வதேச நாடுகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துவருவதை பாராட்டினார் கம்போடியா அரசு கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு எடுத்துவரும் நடவடிக்கைகள் குறித்தும் அமெரிக்க கப்பல் ஆசிய பயணிகளை அனுமதிக்காதது ஆகியவற்றை பாராட்டி பேசினார் குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட்டுக்கும் அகமதாபாத்திற்கும் மிதமான அதிவேக ரயில் இயக்குவதற்கான திட்டத்திற்கு ரஷ்யன் ரயில் நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காந்தி நகரில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி இந்தியாவில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரி மற்றும் ரஷ்யன் ரயில் நிறுவனத்தின் சர்வதேச அதிகாரி திரு விளாடிமீர் ஃபினவ் ஆகியோரை நேற்று சந்தித்து பேசினார் இந்த திட்டம் குறித்து விரிவான அறிக்கையை குஜராத் மாநில அரசு தயாரிக்க உள்ளது இந்த திட்டத்தை அமல்படுத்துவது மற்றும் அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகளுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்று தெரிகிறது

மும்பையில் நேற்று அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஊழியர்கள் தினசரி கூடுதலாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் பணியாற்றவேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி மாலை மணி ஆறு பதினைத்து வரை அரசு அலுவலர்கள் பணியாற்றுவார்கள் இந்த நடவடிக்கை மூலம் அரசுப் பணியாளர்கள் வாழ்க்கைத் தரம் உயர்வதுடன் எரிபொருள் மற்றும் மின்சாரம் சேமிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த ஆண்டுக்கான தலைப்பு வானொலியும் பன்முகத்தன்மையும் என்பதாகும் உலகின் பல்வேறு மூலைகளில் உள்ள மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திவாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது இது குறித்து ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஜென்ரல் ஆட்டோனியா குட்ரஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களை ஒருங்கிணைத்து இந்த ஒலி ஊடகம் புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் வானொலி மூலம் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள உதவுவதாக அவர் கூறியுள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய அமைதிக்கான உலகை உருவாக்க அனைவரும் வானொலியின் சக்தியை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய டென்னிஸ் வீரர்கள் தற்போது நடைபெற்றுவரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்